நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது வேலூர் மக்களவையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு

விருதுநகர் மாவட்டம் பிளவக்கல் பெரியாறு கோவிலாறு அணைகளிலிருந்து நாளை மறுநாள்முதல் தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

விவசாய விளைநிலங்களில் உயர்மின் கோபுரங்கள் அமைக்கும்போது உரிய இழப்பீடுகள் வழங்கப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு

இனிடவிரிவானடசெய்கிகள் கட்டத்தொடர் நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியநிலையில் மக்களவையில் இன்று ஜம்முகாஷ்மீர் பிரச்சனையில் கூச்சல் குழப்பம் நிலவியது மக்களவையில் இன்று கேள்விநேரத்தின்போது ஜம்முகாஷ்மீர் பிரச்சனையை எழுப்பிய எதிர்கட்சி உறுப்பினர்கள் அங்கு ஸ்திர தன்மை இல்லை என்று கூறி கோஷமிட்டனர் கைது செய்யப்பட்ட தேசிய மாநாட்டு தலைவர் பருக் அப்துல்லாவை விடுதலை செய்யக்கோரி எதிர்கட்சி உறுப்பினர்கள் குரல் எழுப்பினார்கள் முன்னதாக மக்களவை இன்று கூடியவுடன் வேலூர் மக்களவை தொகுதி தேர்தலில் வெற்றிபெற்ற திமுகவின் திரு

கதிரானந்த் பீகார் சமஸ்தியூர் உறுப்பினர் பிரின்ஸ் ராஜ் மத்தியபிரதேசத்தின் ஷாதோல் உறுப்பினர் ஹிமாத்ரிசிங் மகாராஷ்ட்ரா சத்தாரா உறுப்பினர் றீனிவாஸ் தாதா சாஹேப் பாட்டில் ஆகியோர் இன்று உறுப்பினர்களாக பதவியேற்றனர்

அவை தலைவர் திரு ஓம்பிர்லா இரங்கல் குறிப்புகளை வாசித்தபின்னர் உறுப்பினர்கள் எழுந்துநின்று இரண்டு நிமிடம் மவுனம் அனுசரித்தனர்

அருண்ஜேட்லி மறைவைப்பற்றிய இரங்கல் குறிப்பு வாசித்த திரு வெங்கைய நாயுடு அன்னாரின் மறைவால் நாடு ஒரு தலைசிறந்த நாடாளுமன்ற வாதியையும் சிறந்த பேச்சாளரையும் சிறப்புமிகு சட்ட நிபுணரையும் இழந்துவிட்டதாக கூறினார் ராம்ஜெத்மலானி குருதாஸ் தாஸ்குப்தா ஜெகன்னாத் மிஸ்ரா ஆகியோரின் பொதுவாழ்க்கை சேவையையும் அவர் நினைவு கூர்ந்தார் மாநிலங்களவை அவைத்தலைவர் திரு தாவர்சந்த் கெலாட் எதிர்கட்சி தலைவர் திரு குலாம்நபி ஆஸாத் ஆகியோரும் மறைந்த உறுப்பினர்களின் பங்களிப்பை எடுத்துரைத்தனர்

நட்டா தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு சரத்பவார் சமாஜ்வாடி கட்சியின் ராம்கோபால் யாதவ் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் டொக் லப்ரியான் மார்கிசிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் டி

ரெங்கராஜன் சிவசேனாவின் சஞ்ஜய் ரவுத் அஇஅதிமுகவின் நவநீத கிருஷ்ணன் திமுகவின் திருச்சி சிவா பிஜு ஜனதா தள்ளின் பிரசன்னா ஆச்சாரியா ஆகியோரும் மறைந்த உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவித்தனர் இதனையடுத்து உறுப்பினர்கள் எழுந்துநின்று மவுனம் அனுசரித்தபின்னர் அவை பிற்பகல் இரண்டுமணிவரை ஒத்திவைக்க்பபட்டது

நடப்பாண்டின் நிறைவு கூட்டத்தொடரான இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் சுட்டிக்காட்டினார்

நாட்டின் வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்லும் விதமாக நடப்பு கூட்டத்தொடர் அமையும் என்று குறிப்பிட்ட அவர் உலகளாவிய வளர்ச்சி வேகத்திற்கேற்ப நம் நாட்டின் வளர்ச்சிப் பாதையையும் முன்னேற்றப் பாதையில் கொண்டு செல்ல இக்குளிர்கால கூட்டத்தொடர் வழிவகை செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

குடியரசுத்தலைவர் மாளிகையில் இன்று நடைபெற்ற எளிய நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவருக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் குடியரசு துணை தலைவர் திரு வெங்கைய நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்துறை அமைசச்ர் திரு அமீத்ஷா மக்களவை தலைவர் திரு ஓம் பிர்லா முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன்சிங் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்

உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோயின் பதவிக்காலம் நேற்றுடன் நிறைவடைந்ததை அடுத்து புதிய தலைமை நீதிபதியாக எஸ்

பாப்டே பதவி ஏற்றுக்கொண்டார்

சிதம்பரம் உச்சநீதிமன்றத்தில் இன்று மன தாக்கல் செய்துள்ளார் இதனிடையே இவ்வழக்கு தொடர்பாக தில்லி உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு பதிவில் இருக்கும் தவறை திருத்தக்கோரி அமலாக்க இயக்குநரகம் மனு தாக்கல் செய்துள்ளது

கொழும்பு வடக்கு மாகாணத்தின் மத்திய நகரான அனுராதாபுராவில் நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் முன்னாள் அதிபர் மகிந்த ராஜபக்ஷே உட்பட ஏராளமானோர் கலந்துகொண்டனர் அதிபராக பதவியேற்ற பின்னர் பேசிய திரு கோத்தபய வல்லரசு நாடுகளுடன் எவ்வித பிரச்சனைகளுக்கும் இடம் தராமல் ஒரே மாதிரியான வெளிநாட்டுக்கொள்கை பின்பற்றப்படும் என்று உறுதியளித்தார்

ஊழல் இல்லாத தொழில்நுட்ப நவீன டிஜிட்டல் முறை நடைமுறைப்படுத்தப்படும் என்று கூறியஅவர் அரசு நிர்வாகத்தில் திறமையும் தொழில் நேர்மையும் அவசியம் என்று எடுத்துரைத்தார்

எடப்பாடி கே

விவசாயிகள் நீரை சிக்கனமாக பயன்படுத்தி அதிக மக்குல் பெற முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார் பி டதங்கமணி தமிழகத்தில் விவசாய விளைநிலங்களில் உயர்மின் கோபுரம் அமைக்கும்போது விவசாயிகள் பாதிக்கப்படாமல் இருக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு

நாமக்கல் மாவட்டம் சோழசிராமணி கதவணை மின் உற்பத்தி நிலையம் அருகே பழுதடைந்த சாலை சீரமைக்கும் பணிகளை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் விளைநிலங்களில் மின் பாதைகளுக்கு உரிய இழப்பீடுகள் உயர்த்தி அளிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார்

வி

குறைதீட்பு கூட்டத்தில் பெறப்பட்ட மனுக்கள் அனைத்தின்மீதும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் கூறினார் விழுப்புரம் குடிமராமத்து விழுப்புரம் மாவட்டத்தில் குடிமராமத்து திட்டம் கல்வி மேம்பாடு ஊரக வளர்ச்சி உள்ளிட்ட அனைத்து திட்டங்களையும் சிறப்பாக செயல்படுத்தப்படும் என்று புதிதாக பொறுப்பேற்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

விழுப்புரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசியஅவர் வேளாண் திட்டங்களில் கூடுகல் கவனம் செலுத்தப்படும் என்றும் கரும்பு விவசாயிகளின் நிலுவைத்தொகையை வருவாய் வசூல் திட்டத்தின்கீழ் வசூலிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார்

சிதம்பரணர் கப்பலோட்டிய தமிழன் செக்கிழுத்த செம்மல் என போற்றப்படும் வ

இத்தினத்தையொட்டி தூத்துக்குடி ஒட்டப்பிடாரத்தில் அவரின் இல்லத்தில் உள்ள அன்னாரின் திருவருவச் சிலைக்கு கோட்டாட்சியர் திருமதி விஜயா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்

முத்துராமலிங்கம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்

ராஜேந்திரன் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு தேசிய சிவகங்கை கால்நடை இயக்கத்தின்மூலம் மானியவிலையில் புல் வெட்டும் இயந்திரங்கள் வழங்கப்பட இருப்பதாகவும் தகுதியுடையோர் கால்நடை உதவி மருத்துவரை நேரில் தொடர்புகொள்ளலாம் உஎன அட்சித்தலைவர் திரு

கிரிக்கெட் இந்திய பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி கொல்கத்தா ஈடன் காா்டன் மைதானத்தில் வரும் வெள்ளிக்கிழமை தொடங்குகிறது